போராடும் என்றும பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா இரண்டு நாள் பயணமாக இன்று ஜம்மு கஷ்மீர் செல்கிறார்

பர்மிங்காமில் இன்று நடைபெறம் போட்டியில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவையில் இன்று பதிலளித்து பேசுகிறார் முன்னதாக மக்களவையில் நேற்று இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் நாட்டில் ஊழலுக்கு இடம் இல்லை என்றும் தமது தலைமையிலான அரசு ஊழலை எதிர்த்து தொடர்ந்து போராடும் என்று கூறினார் மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்று கூறிய அவர் புதிய இந்தியாவை படைக்கும் இலக்குடன் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டின் வலிமை பாதுகாப்பு வளர்ச்சி குறித்த கனவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசும் எதிர்கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தாா் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு வலிமையான அரசாக தேசிய ஐனநாயக கூட்டணி அரசை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் கூறினார் நாட்டின் நலன் குறித்து மக்கள் சிந்தித்துள்ளதையே மக்களவை தேர்தல் முடிவுகள் காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார்

தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எந்தவிதமான தடுமாற்றமும் இன்றி சரியான திசையில் செல்வதாக அவர் தெரிவித்தார்

நீர் மேலாண்மை குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் நீர் சேமிப்பின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றி விவாதத்தை ஆக்கப்பூர்வமாக மேற்கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

உள்துறை அமைச்சராக திரு அமீத் ஷா பதவியேற்ற பின் அந்த மாநிலத்திற்கு அவர் செல்வது இதுவே முதல்முறையாகும் இன்று பிற்பகல் ஸ்ரீநகர் செல்லும்அவர் ஆளுநர் திரு சத்திபால் மாலிக்குடன் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் மாநிலத்தில் உள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு செய்யவுள்ள திரு அமீத் ஷா அமர்நாத் யாத்திரை குறித்தும் அதிகாரிகளுடன் கேட்டறிய உள்ளார் இதை தவிர பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்கும் கூட்டத்திலும் பங்கேற்று பேசும் அவர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட பிஜேபி தொண்டர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இருதரப்பு உறவுகள் பிராந்திய பிரச்சினைகள் தீவிரவாதத்தை ஒடுக்குதல் எச் ஒன் பி விசா விவகாரம் இருதரப்பு வர்த்தகம் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது உள்ளிட்டவை குறித்து அவர்கள் இருவரும் ஆலோசனை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைக்கு பின் திரு பாம்பியோவும் திரு ஜெய்சங்கரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர் மக்களவை தேர்தலுக்கு பின் வெளிநாட்டைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதி ஒருவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசுவதற்கு முன்பு பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ சந்தித்து பேசவுள்ளார் இந்திய சர்வதேச மையத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் இரு நாடுகளின் தொழில் அதிபர்களையும் திரு பாம்பியோ சந்தித்து உரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போது அதன் மீதான ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்பட்டு கூடுதல் பெயர் சேர்ப்பு உள்ளிட்டவை மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோருக்கான இரண்டு நாள் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர்

பயணிகளுக்கான வசதிகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இருப்பதாக அவர் தெரிவித்தாா்

ஆண்களின் துணையின்றி ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இருமடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி தெரிவித்தார்

இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக் கிழமைகளில் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்

சட்டப்பேரவையில் நேற்று இதை தெரிவித்த அவர் பணம் என்பதை தாண்டி அவர்களை கவுரவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தாா்

இந்த விவகாரத்தில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இந்த விவகாரத்தில் மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் திரு அப்துல் மனான் வலியுறுத்தினாா்

இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் அணி என்ற பெயரை அந்த அணி பெற்றுள்ளது பர்மிங்காமில் இன்று நடைபெறும் போட்டியில் நியூலாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது மான்செஸ்டரில் நாளை நடைபெறும் போட்டியில் இந்திய அணி வெஸ்ட் இண்டசுடன் மோதுகிறது